நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிறைவேற்றியுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது

தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட தயாரா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது

மனுக்களை தாக்கல் செய்ய அடுத்த மாதம் நாள்காம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களை விலக்கிக் கொள்ள அடுத்த மாதம் எட்டாம் தேதி கடைசி நாளாகும்

இந்தத் தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும்

நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு கொள்கையும் இன்றி எதிர்க்கட்சிகளின் கூட்டணி திகழ்வதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டை பாதுகாப்பதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களைவத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் வலிமை மிக்க தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் மட்டுமே நாட்டப்பட்டுள்ளதாகவும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றம் அவர் குறை கூறினார் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசு தவறி விட்டதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஆட்சியில் இருந்த போது தமிழகத்திற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட தயாரா என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ககாதாரத் துறையின் கீழ் தமிழகத்தில் தற்போதைய மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களைப் பட்டியலிட்டார் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் ஆகிய மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலை நடத்துவது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க இபலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இத்தொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு பாப்தே திரு நலீர் ஆகியோரைக் கொண்ட அமர்வு இன்று வழக்கினை முடித்து வைத்தது தேர்தல் நடத்துவதற்கான தேதியை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் முன்னதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்தத் தொகுதிகளில் தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்டுகிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து கண்காணிப்பட்டு வருகிறது

அரசுமுறைப் பயணமாக குரேஷியா சென்றள்ள அவர் அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே நேற்று உரையாற்றினார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான சர்வதேச நடவடிக்கைகளுக்கு தலைமை ஏற்கவும் இந்தியா தயாராக இருப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் பருவநிலை மாற்றம் உலக அளவில் ஒரு பொதுவான பிரச்னையாக உருவெடுத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வதே இப்பிரச்னைக்குத் தீர்வாக அமையும் என்றார் நாட்டு மக்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் க்காதாரத ்துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஆப்பிரிக்க யூனியனும் கையெழுத்திட்டுள்ளன நேற்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதாரத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அறிவியலில் துறையில் ஒருங்கிணைந்த அமைப்பினை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து இருந்து செயல்படும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் திரு மசூத் ஆசார் பெயரை தடை செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் இடம் பெறுவதற்கான வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்புக் குழுவில் அமெரிக்கா சமர்ப்பித்துள்ளது வரைவுத் தீர்மானத்தில் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது மசூத் ஆசார் பயணம் மேற்கொள்வதற்கு சர்வதேச தடை விதிக்கவும் அவரது சொத்துக்களை முடக்கவும் அந்த தீர்மானத்தில் வலியறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா கொண்டு வந்தள்ள இந்தத் தீர்மானத்திற்கு பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன தீர்ப்பாயங்களின் செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவது குறித்து இரண்டு வாரங்களுக்குள் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான விசாரணை மறு மீது செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வு நேற்று இதற்கான உத்தரவினைப் பிறப்பித்தது தீர்ப்பாயங்கள் அனைத்தையும் ஒரே அமைப்பின் கீழ கொண்டு வர வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இரண்டு முறை தீர்ப்பளித்துள்ளதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தேசிய கம்பெளி கசட்ட தீர்ப்பாயம் மற்றும் அதற்கான மேல் முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை இரண்டு வாரத்திற்குள் செயல்படுத்துமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

சோபியான் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டனர்

கேரளாவின் ஒன்பது மாவட்டங்களில் வெய்யிலின் தாக்கம் இம்மாதம் இறுதிவரை நீடிக்கும் என்று அம்மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது

பெங்களூருவில் நடைபெற உள்ள இப்போட்டி எட்டு மணிக்குத் தொடங்குகிறது